கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெறுவது தொடர்பான புதிய தேசிய கொள்கைளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு

முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு முகஸ்டாலின் உடன் தொலைபேசியில் உரையாடியபோது இதை தெரிவித்த பிரதமர்

நோய் தொற்றால் அதிகம் பாதிக்கப்படாத நோயாளிகளை வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கவனிக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டதாக திரு முகஸ்டாவின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மருத்துவமனைகளில் ஒதுக்கீடு செய்யப்படாத படுக்கை வசதிகள் குறித்த தகவல்கள் மற்றம் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வீடு திரும்புவோருக்கான நடைமுறைகள் குறித்தும் அதில் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது

இந்த புதிய மருந்தை தண்ணீரில் கலந்து உட்கொள்ளும் வகையில் பவுடர் வடிவில் தயாரிக்கப்பட்டுள்ளது

மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நியூக்ளியர் மருந்து மற்றும் அறிவியல் கழகம் ஆகியவை டாங்டர் ரெட்டீஸ் ஆய்வகத்துடன் இணைந்து இந்த மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது கட்டமாக கடந்த ஆண்டு மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை பரிசோதிக்கப்பட்டது

இக்கூட்டத்தில் போதிய அளவு ஆக்சிஜன் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது

தற்போது தலைநகர் தில்லியில் நாள்தோறும் ஒரு வட்சும் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதாக அவர் கூறினார் தடுப்பூசி பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் பள்ளிகளிலும் தடுப்பூசி மையங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று தலைமைச்செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக இதை தெரிவித்த முதலமைச்சர்

நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

அத்தியாவசிய பணிகளை தவிர இதர அனைத்து சேவைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பால் விநியோகம் பத்திரிகை விநியோகம் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ சார் சேவைகள் செயவ்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது

அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் இன்றும் நாளையும் தனியார் மற்றும் ஆம்னி பேருந்துகள் பொதுமக்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பள் கூறியுள்ளார்

இது தொடர்பாக சட்டப்பேரவை செயலர் திரு சீனிவாசன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிட்பில் இக்கூட்டத்தொடரின் முதல் நாளன்று பேரவைக்கு பேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே தற்காலிக சுட்டப்பேரவைத் தலைவராக திரு குபிச்சாண்டி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க சுட்டப்பேரவைத் தலைவராக திரிணாமூல் காங்கிரஸ் கட்சியின் சுட்டமன்ற உறுப்பினர் திரு பிமன் பந்தோபாத்தியாய் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்